கேரளாவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பார்வையிடுகிறார் இவங்கையில் இந்திய வம்சாவழியைச் சேர்ந்த தமிழர்களுக்கு இந்திய அரசு சார்பில் கட்டபட்டுள்ள வீடுகள் இன்று பயனாளிகளுக்கு வழங்கப்படவுள்ளன இந்நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றுகிறார்

வியட்நாம் ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் இறுதி சுற்றுக்கு இந்தியாவின் அஜய் ஜெயராம் தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் கடந்த ஒராண்டில் மட்டும் ஒரு கோடிக்கும் அதிகமான வேலைவாய்ப்புக்கள் உருவாக்கப்பட்டு உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஏ என் ஐ செய்தி நிறுவனத்திற்கு சிறப்பு பேட்டி அளித்த அவர் நாட்டில் வேலைவாய்ப்புக்கள் உருவாக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுக்களை எதிர்க்கட்சிகள் நிறுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் இதுவரை இல்லாத வகையில் இந்தியா மிக வேகமாக வளர்ச்சி அடையும் பொருளாதாரமாக உள்ளது என்றும் முதலீடு செய்வதற்காள கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு உள்ளதால் அந்நியச் செலாவணி அதிக அளவில் நாட்டிற்கு கிடைப்பதாகவும் அவர் கூறினார் தொழில் தொடங்கும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதே அதிக வேலைவாய்ப்புக்கள் உருவாக்கப்பட்டு வருவதற்கு சான்று என்றும் அவர் தெரிவித்தார்

எதிர்க்கட்சிகளின் கூட்டணி குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அவர் வளர்ச்சியை அடிப்படையாகக் கொள்ளாமல் முரண்பாடுடைய கூட்டணி என்று தெரிவித்தார் தேர்தலுக்கு முன்பு கூட்டணியை உடைப்பதா அல்லது தேர்தலுக்கு பின்பு உடைப்பதா என்ற ரீதியிலேயே மகாத்பந்தன் கூட்டணி அமைந்துள்ளதாக அவர் கூறினார் அண்மையில் நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் மாநிலங்களவை துணைத்தலைவர் தேர்தல் ஆகியவையே எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையின்மைக்கு எடுத்துக்காட்டு என்றும் அவர் தெரிவித்தார் குஜராத் தேர்தலில் சரக்கு மற்றும் சேவை வரிக்கு எதிராக பொய் பிரச்சாரத்தை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி நடத்தியதாகவும் ஆனால் அம்மாநில மக்கள் அவற்றை நிராகரித்து விட்டதாகவும் பிரதமர் கூறினார் சாதி வாரியான இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் பேக்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார் கும்பலாக தாக்குதல் மகளிருக்கு எதிரான குற்றங்கள் ஆகியவை தரதிர்ஷடவசமானது என்றும் பிஜேபியினர் இவற்றுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாகவும் அவர் கூறினார் சமூகத்தில் அமைதி மற்றும் ஒற்றுமை நிலவுவதற்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் இணைந்து செயல்படவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அசாமில் தேசிய பதிவேட்டில் விடுபட்டோருக்கு தங்களுடைய பெயர்களை இப்பதிவேட்டில் இணைப்பதற்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் பாகிஸ்தானில் புதிதாக அமையவுள்ள அரசு தெற்காசிய பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை ஏற்படுத்த இந்திய அரசிற்கு உதவும் என்று நப்புவதாக பிரதமர் கூறினார் ஜம்மு காஷ்மீரில் திரு முஃப்தி முகமது சையீத் காலமான பிறகு பிஜேபி பிடிபி கூட்டணியில் பல்வேறு தடைகள் எழுந்ததாகவும் இதள் காரணமாகவே அக்கூட்டணியில் இருந்து பிஜேபி வெளியேறியதாகவும் பிரதமர் கூறினார் கேரளாவில் பெய்த கனமழையால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளையும் நிவாரண மையங்களையும் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் சுற்றுவாத்துறை இணயைமைச்சர் திரு அல்போன்ஸ் கண்ணன்தானம் ஆகியோர் இன்று பார்வையிடுகின்றனர் இதைத்தொடர்ந்து அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் மற்றும் அதிகாரிகளுடன் திரு ராஜ்நாத் சிங் நிவாரணப்பணிகள் குறித்து ஆலோசனை செய்யவுள்ளார்

தேவை ஏற்படும் பட்கத்தில் கூடுதல் படையினரை அனுப்புவதற்கு ஏதுவாக அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு மையத்தில் குழுக்கள் தயார் நிலையில் உள்ளன இதுதவிர ராணுவத்தின் முப்படையினரும் மீட்புப்பணியில் ஈடுபட்டுள்ளனர் முன்னதாக நேற்று வெள்ளம் பாதித்த பகுதிகளை மாநில முதலமைச்சர் திரு பினராய் விஜயன் எதிர்கட்சி தலைவர் திரு ரமேஷ் சென்னிதலா உள்ளிட்ட குழுவினர் நேற்று ஆய்வு செய்தனர் இடுக்கியில் நிலவிய மோசமான வானிலை காரணமாக அவர்கள் சென்ற ஹெலிகாப்டர் இறங்க முடியாததால் பின்னர் வயநாடு சென்று அங்குள்ள சூழலை ஆய்வு செய்தனர் எர்ணாகுளத்தில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களுக்கும் அவர்கள் சென்றனர்

நிலைமையை சீர்செய்யும் பணியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்

உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா ஆகியோர் புதுதில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நேற்று சென்று அங்கு சிகிச்சை பெற்றுவரும் முன்னாள் பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாயி யின் உடல் நலம் குறித்து கேட்டறிந்தனர் உடல் நலக்குறைவால் கடந்த ஜுன் மாதம் முதல் திருவாஜ்பாய் தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்

வடகிழக்கு மாநில மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் இயன்ற அளவிற்கு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதே இந்த கொள்கையின் நோக்கமாகும் இதனிடையே அசாமிகம்ருப் மாவட்டத்தில் எதிர் வரும் தொழில்நுட்பத்திற்கான கண்டுபிடிப்பு மையத்திற்கு திருரவிசுங்கர் பிரசாத் மற்றும் அசாம் முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோளோவால் நேற்று அடிக்கல் நாட்டினர் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திருரவிசங்கர் பிரசாத் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் சாமானிய மக்களுக்கும் தொழில்நுட்ப வசதி கிடைக்க அரசு வழிவகை செய்துள்ளதாக தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வழிகாட்டுதலின் கீழ் வடகிழக்கு மாநிலங்கள் அதிக வளர்ச்சி அடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பல்வேறு வடகிழக்கு மாநில முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இவங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவழியைச் சேர்ந்த தமிழர்களுக்கு இந்தியாவின் வீடுகட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக இன்று வீடுகள் வழங்கப்படவுள்ளன அந்நாட்டு பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே சிறப்பு விருந்தினராகக் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பயனாளிகளிடம் உரையாற்ற உள்ளார் இவங்கையில் வசிக்கும் இந்திய தமிழர்கள் அங்குள்ள தேயிலை மற்றும் ரப்பர் தோட்டங்களில் பணியாற்றி வருகின்றனர்

இளைஞர்கள் தங்களுடைய திறமைகளை வளர்த்துக்கொண்டு வேலைவாய்ப்பு வழங்குவோராக உருவெடுக்க வேண்டும் என ரயில்வே இணையமைச்சர் திரு மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் காஸிப்பூரில் திறன் மேம்பாட்டு மையத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர் வேலை தேடுவதை விட வேலைவாய்ப்பை வழங்குவோராக இளைஞர்களை உருவாக்குவதே இத்தகைய மையங்களின் நோக்கம் என்று கூறினார்

வியட்நாம் ஓபன் போட்மிண்டன் போட்டியின் இறுதி சுற்றுக்கு இந்தியாவின் அஜய் ஜெயராம் தகுதி பெற்றுள்ளார்